இன்று காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கிறார்

சர்வதேச சந்தை விலைகளின் அடிப்படையிலேயே நாட்டில் பெட்ரோலிய பொருட்களின் விலை நிர்ணயிக்கப்படுவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார்

அசாம் சட்டப்பேரவை முதல் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனுதாக்கல் செய்வதற்கு இன்று கடைசி நாளாகும்

விபத்தில் தீயணைப்பு வீரர்கள் நான்குபேர் உட்பட ஒன்பது பேர் உயிரிழந்தனர்

இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று லக்னோவில் நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் இந்தியா பங்களாதேஷ் இடையே கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கிறார் திரிபுரா மாநில எல்லை பங்களாதேஷ் இடையே ஃபெனி ஆற்றில் இம்மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது

இதன் மூலம் இருநாட்டு வர்த்தகம் மக்கள் போக்குவரத்து ஆகியவை மேம்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அத்துடன் சப்ரும் பகுதியில் சோதனை சாவடியை பிரதமர் திறந்து வைக்கவுள்ளார் வடகிழக்கு மாநிலங்களில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு புதிய சந்தை வாய்ப்பை இது அளிக்கும் என்று கூறப்படுகிறது இந்நிகழ்ச்சியில் திரிடரா மாநிலத்திற்கான பல்வேறு உள்கட்டமைப்புகளுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டி முடிக்கப்பட்ட பணிகளை திறந்து வைக்கிறார்

நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று வெளியிடுகிறார்

பிரதமர் இல்லத்தில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் ஜம்மு கஷ்மீர் துணை நிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா தர்மார்த் அறக்கட்டளையின் தலைவர் டாக்டர் கரண் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர்

முன்னதாக கோவிட் கட்டுப்பாடு காரணமாக மாநிலங்களவை நடவடிக்கை காலையிலும் மக்களவை நடவடிக்கை மாலையிலும் நடைபெற்று வந்தன நேற்றைய மக்களவை நடவடிக்கைகள் சிறிது நேரமே நடைபெற்றது அவை தொடங்கியதும் மறைந்த உறுப்பினர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு அவை ஒத்தி வைக்கப்பட்டது பின்னர் அவை தொடங்கியதும் பெட்ரோல் மற்றும் சமையல் சிலிண்டர் விலை உயர்வு குறித்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தினர் இதனால் ஏற்பட்ட அமளியை தொடர்ந்து அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா அவை நடவடிக்கைகளை இரவு ஏழு மணி வரை ஓத்தி வைத்தார் சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி நாட்டிற்கு சிறந்த பங்களிப்பு செய்த மற்றும் சாதனை புரிந்த பெண்களுக்கு மக்களவை சார்பில் திரு ஒம் பிர்லா வாழ்த்து தெரிவித்தார் மகளிர் தினத்தையொட்டி பெண் உறுப்பினர்கள் அவை நடவடிக்கைகளை நடத்துவார்கள் என்றும் அவர் அறிவித்தார் இவு ஏழு மணிக்கு மீன்டும் அவை தொடங்கியதும் உறுப்பினர் திருமதி ரமா தேவி அவை தலைவராக இருந்து அவை நடவடிக்கைகளை மேற்கொண்டார் பின்னர் அவை நடவடிக்கை இன்று காலை பதினோரு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது சர்வதேச சந்தை விலைகளின் அடிப்படையிலேயே நாட்டில் பெட்ரோலிய பொருட்கள் விலை நிர்ணயிக்கப்படுவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் மக்களவையில் இதுகுறித்த கேள்விக்கு எழுத்தப்பூர்வமாக பதில் அளித்த அவர் சர்வதேச சந்தை விலை வரி உள்நாட்டு போக்குவரத்து செலவு ஆகியவற்றின் அடிப்படையில் பொதுத்துறை என்ணெய் நிறுவனங்கள் விலை நிர்ணயம் செய்து வருவதாக தெரிவித்தார் பெட்ரோலுக்கு இந்தியாவில் விதிக்கப்படும் வரி வீதத்தை விட அதிக வரி வீதம் சில நாடுகளில் விதிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார் மத்திய மாநில அரசுகளின் உள்கட்டமைப்பு மற்றும் வளர்ச்சிப் பணி செலவினங்களுக்காகவே வரிகள் விதிக்கப்படுவதாக அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டார் ஜே இ இ முதன்மை தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது தில்லியைச் சேர்ந்த இரண்டு மாணவர்கள் குஜராத் மகாராஷ்டிரா சண்டிகர் ராஜஸ்தான் மாநிலங்களைச் சேர்ந்த தலா ஒரு மாணவர் என மொத்தம் ஆறு மாணவர்கள் இத்தேர்வில் முழு மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற்றுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது

இதற்கிடையே இந்த ஆண்டு முதல் வருடத்திற்கு நான்கு முறை ஜே இ இ முதன்மை தேர்வு நடத்தப்படும் என்றும் இதன் மூலம் ஏற்கெனவே தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் கூடுதல் மதிப்பெண்களுக்காக மீண்டும் தேர்வு எழுத முடியும் என்றம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் வாழ்த்து தெரிவித்துள்ளார்

மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் நேற்று மாலை பல அடுக்கு மாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் தீயணைப்பு வீரர்கள் நான்குபேர் உட்பட ஒன்பது பேர் உயிரிழந்தனர்

அம்மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி இரண்டு அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் சும்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டனர் பின்னர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பத்து வட்சம் ரூபாய் நிவாரணத்தொகை வழங்கப்படும் என்று செல்வி மம்தா பானர்ஜி அறிவித்தார் தீயணைக்கும் பணியில் இருபது வீரர்கள் ஈடுபட்ட நிலையில் அவர்களுக்கு உதவியாக பேரிடர் மேலாண்மை குழுவினரும் ஈடுபட்டனர் இதற்கிடையே அந்த ரயில் நிலைய அலுவலகத்தில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து விசாரணை நடத்த ரயில்வே துறையைச் சேர்ந்த நான்கு அதிகாரிகள் கொண்ட உயர்நிலைக்குழுவை ரயில்வேதுறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நியமித்துள்ளார் இச்சுப்பவம் தொடர்பாக அனைத்து உதவிகளும் ரயில்வே சார்பில் மேற்குவங்க அரசுக்கு அளிக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இரங்கல் தெரிவித்துள்ளார் அசாம் சட்டப்பேரவை முதல் கட்ட தேர்தலுக்கு வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கு இன்று கடைசி நாளாகும்

பிஜேபியைச் சேர்ந்தவரும் அம்மாநில முதலனமச்சருமான திரு சர்பானந்த சோனாவால் மஜுலி தொகுதியில் இன்று தமது வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அசாம் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு ரிபுன் போரா கோப்பூர் தொகுதியில் வேட்பு மனு தாக்கல் செய்துள்ளார் தேர்தல் செலவின கண்காணிப்பு பணியில் ஈடுபடும் அமைப்புகளின் துறைத்தலைவர்களுடன் தமிழக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்தியபிரதா சாகூ இன்று ஆவோசனை நடத்தவுள்ளார்

இதில் தேர்தல் செலவின சிறப்பு பார்வையாளர்கள் திருமதி மதுமகாஜன் மற்றும் திரு பி ஆர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோரும் பங்கேற்கவுள்ளதாக திரு சத்தியபிரதா சாகூ தெரிவித்துள்ளார் கேரள சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களிக்க விரும்பவோர் வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயர்களை சேர்க்க இன்றே கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

விளையாட்டு செய்திகள் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது லக்னோவில் காலை ஒன்பது மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது

இரு அணிகளுக்கு இடையேயான முதல் ஆட்டம் ஒன்று ஒன்று என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிவடைந்தது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்திற்கு மும்பை அணி முன்னேறியுள்ளது

இன்று நடைபெறவுள்ள இரண்டாவது ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது